செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாள சர்வதேச உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

கோவிட் தொற்று காலத்தில் பொருளாதார வலிமையை உறுதி செய்வதற்கு அரசின் நிர்வாக முறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது

புதிய விவசாய சுட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் விவசாயிகளை ஏமாற்றி வருவதாக மத்திய ப அமைச்சர் திரு ஐிதேந்திர சிங் கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

சமுக மாற்றம் கசுகாதாரம் விவசாயம் கல்வி மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் செயற்கை தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவது தொடர்பாக இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன செயற்கை நுண்ணறிவு முலம் சமுதாயத்ததை அதிகாரப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் இந்தியா முன்னோடியாக திகழவேண்டும் என்ற பிரதமரின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் வல்லுநர்கள் ஆலோசனைகள் மேற்கொள்ள உள்ளனர் உலகம் முழுவதிலும் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் கொள்கை மற்றம் செயற்கை நண்ணறிவில் புதுமைகள் படைக்கவும் இந்த உச்சி மாநாட்டில் நடவடிக்கை எடுக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு துறையில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குதல் உள்ளிட்டவை குறித்த கூட்டம் நாளை நடைபெற உள்ளது

மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசஙக்ள் மருந்து தேவைப்படும் மக்கள் குறித்து இந்த மாத இறுதிக்குள் பட்டியலை மத்திய அரசுக்கு அளிக்குமாறு அவர் கூறியுள்ளார் தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் நாட்டில் தடுப்பு மருந்து ஆராய்ச்சியில் மூன்றாம் கட்ட பரிசோதனை எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தடுப்பு மருந்து உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் சார்பில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஊர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று காலத்தில் பொருளாதார வலிமையை உறுதி செய்வதற்கு அரசின் நிர்வாக முறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது

வேளாண் சந்தை தொழிலாளர் சட்டத் திருத்தங்களை செயல்படுத்தியதையடுத்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு மீண்டும் அவை வளர்ச்சியடைவதற்கு வழி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது

புதிய விவசாய சட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் விவசாயிகளை ஏமாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஜம்மு காஷமீரில் விவசாயிகளுடன் காணொளி காட்சி மூலம் பேசிய அவர் விவசாயிகள் பயிரிடுவதற்கு முன்னர் ஏற்படுத்தும் ஒப்பந்ததத்தில் கூறப்பட்ட அம்சங்களிலிருந்து எந்த நேரமும் தங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்றும் எந்த வகையிலும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படாது என்றும் கூறியுள்ளார் ஒப்பந்தத்தில் உறுதி செய்யப்பட்ட தொகை விவசாயிகளுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய சுட்டத்தின்படி விவசாயிகளின் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது விற்பனை செய்யவோ முடியாது என்று அவர் கூறியுள்ளார் இதனால் காங்கிரஸ் கட்சியினர் கூறுகிறபடி பெரிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் மூலமாக விவசாயிகளை ஏமாற்ற முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார்

பஞ்சாபில் நேற்று பேரணி ஒன்றில் கலந்துகொண்டு அவர் பேசினார்

பிரதமர் திரு

அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கான சிறப்பு புறநகர் ரயில் சேவை இன்று முதல் தொடங்குகிறது மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு புறநகர் ரயில் சேவை தொடங்கப்படுவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் மட்டுமே இந்த ரயிலில் பயணம் செய்ய முடியும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

தபாயில் நேற்றிரவு நடைபெற்ற ஐ பி எல் போட்டியில் சென்னை அணி பஞ்சாப் அணியை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது

ஐதராபாத் அணியின் சந்தீப் ஷர்மா மற்றும் சித்தார்த் கவுல் இரண்டு விக்கெட் எடுத்தனர்